அடிப்படை ஆதாரமற்றவை என கூறியுள்ளார்

தில்லியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நடை மேம்பாலத்தை மத்திய வீட்டுவசதி மற்றம் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் ஹர்தீப் பூரி இன்று திறந்து வைக்கிறார்

இஸ்தான்புல்லில் உள்ள சவுதி அரேபிய தாதரகத்திற்கு சென்றபோது பத்திரிகையாளர் ஜமால் கசோகி காணாமல்போனது தொடர்பாக நம்பகமான விசாரணை நடத்தப்படவேண்டும் என்று பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி வலியுறுத்தி உள்ளன

வென்றார் சாண்டோ டொமிங்கோ ஒப்பள் டென்னிஸ் போட்டியில் லியாண்டர் பயஸ் இணை கோப்பையை கைப்பற்றியது

மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்ச் திரு

அக்பர் தம் மீதான பாலியல் குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ளார் இத்தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்விவகாரத்தில் குற்றச்சாட்டுகள் குறித்து சட்ட நிபுணர்களுடன் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் தம்மீதான குற்றச்சாட்டுகள் முற்றிலும் ஆதாரமற்றவை என்றும் பொய்யானவை என்றும் அவர் கூறியுள்ளார் இதுபோன்ற அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறுவது தற்போது அதிகித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக திரு அக்பர் செய்தியாசிரியராக பணியாற்றியபோது தங்களை பாலியல் ரீதியாக துன்புறத்தியதாக அவருடன் பணியாற்றிய பெண் பத்திரிகையாளர்கள் புகார் தெரிவித்திருந்தனர் இதையடுத்து அவர் பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வந்த நிலையில் இந்த விளக்கத்தை அமைச்சர் அளித்துள்ளார் தில்லி ஐ டி ஓ பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள புதிய நடை மேம்பாலத்தை மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சள் திரு ஹர்தீப் பூரி இன்று திறந்து வைக்கிறார் இந்நிகழ்ச்சியில் தில்லி துணைநிலை ஆளுநர் திரு அனில் பைஜாலும் பங்கேற்கிறார்

வடிவமைத்து நிதியுதவி வழங்கி முழுவதுமாக செயல்படுத்தியது திட்டத்தை இந்த தமது அமைச்சகம்தான் என்று அவர் கூறியுள்ளார் வளர்ச்சி குறித்த தெளிவாள பார்வை அனைவருக்கும் இருக்கவேண்டியது அவசியம் என்று மத்திய சாலைப் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியிருக்கிறார் நாக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் பழங்குடி இன மக்களுக்கு அனைத்து வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தர அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார் மத்தியப் பிரதேசும் ராஜஸ்தான் சத்தீஸ்கள் ஆகிய மாநிலங்களில் நடைபெறவுள்ள சுட்டப்பேரவை தேர்தல்களின்போது சி விஜில் என்ற செல்போன் செயலியை அறிமுகப்படுத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது சுட்டப்பேரவைத் தேர்தலின்போது முதல் முறையாக இதபோன்ற செயலி அறிமுகப்படுத்தப்படுவதாகவும் இது ஒரு முன்னோடித் திட்டம் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறுவோர் மற்றும் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் தொடர்பாக புகார்களை இந்த செயலியின் மூலம் வாக்காளர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்கலாம் தில்லியில் காற்று மாசுவை கட்டுப்படுத்த இன்றுமுதல் அவசர செயல்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது என்று மத்திய மாசுக் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது தில்லியில் காற்றின் தரம் தற்போது குறைவாக உள்ள நிலையில் வரும் நாட்டிகளில் இது மேலும் மோசமாகும் என்று கணிக்கப்பட்டுள்ள நிலையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது

தில்லியை அடுத்த ஃபரிதாபாத் குர்காள் உள்ளிட்ட பகுதிகளிலும் காற்றின் தரம் மோசமாக காணப்பட்டது அசாமில் துர்கா பூஜை கொண்டாட்டங்கள் இன்று தொடங்குகின்றன

அசாம் மாநிலத்தில் மிகப்பெரிய விழாவாக தர்கா பூஜை கொண்டாடப்படுகிறது இந்தான்டு வழிபாட்டு நிகழ்ச்சிகளுடன் காண்டாமிருக பாதுகாப்பு தூய்மை இந்தியா உள்ளிட்ட சமூக விஷயங்கள் தொடர்பாக விழிப்புணா்வு ஏற்படுத்தம் வகையிலும் இந்த கொண்டாட்டங்களின்போது பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன மாலத்தீவில் அண்மையில் நடைபெற்ற அதிபர் தேர்தலை ரத்து செய்யக்கோரி அதிபர் திரு அப்துல்லா யாமீன் தொடர்ந்த வழக்கு மீது இன்றும் தொடர்ந்து விசாரணை நடடபெறவுள்ளது கடந்த மாதம் நடைபெற்ற தேர்தலில் திரு அப்துல்லா யாமீன் எதிர்கட்சி வேட்பாளர் திரு இப்ராஹிம் முகமதுவிடம் தோல்வியடைந்தார்

இந்த மனுமீது நேற்று விசாரணை தொடங்கியது பங்களாதேஷ் முன்னாள் பிரதமா் திருமதி கலிதா ஜியாவுக்கு எதிரான வழக்குகளை கீழ் நீதிமன்றம் தொடர்ந்து விசாரிக்க அந்நாட்டின் உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது ஏற்கனவே ஒரு வழக்கில் ஐந்தாண்டு தண்டனை பெற்றுள்ள அவர் தற்போது சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார் அவர் மீதான மற்ற வழக்குகள் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் சிறையில் இருந்து ஆஜராக முடியாது என்று திருமதி கலிதா ஜியா கூறியிருந்தார் எனினும் அவர் ஆஜராகாவிட்டாலும் விசாரணை தொடர்ந்து நடைபெறும் என்று கீழ நீதிமன்றம் அறிவித்திருந்ததை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் அவரது தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இஸ்தான்புல்லில் உள்ள சவுதி அரேபிய தூதரகத்திற்கு சென்றபோது பத்திரிகையாளர் ஜமால் கசோகி காணாமல்போனது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்படவேண்டும் என்று பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி ஆகிய நாடுகள் வலியுறுத்தியுள்ளன பிரிட்டன் வெளியுறவு துறை அமைச்சர் திரு ஜெரிமி ஹன்ட் பிரெஞ்ச் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜீன் யூவ்ஸ் லீ டீரியன் ஜொ்மனி வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஹெய்கோ மாஸ் ஆகியோர் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விஷயத்தை பொறுப்புடன் அனுகவேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளனா்

அவர் தூதரகத்திற்குள்ளேயே கொல்லப்பட்டதாக துருக்கி குற்றம்சாட்டி வருகிறது எனினும் சவுதி அரேபியா அதை தொடர்ந்து மறுத்து வருகிறது இதனிடையே இந்த விஷயம் தொடர்பாக தமது நாட்டின் மீது பொருளாதார தடை ஏதேனும் விதிக்கப்பட்டால் அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று சவுதி அரேபியா எச்சரித்துள்ளது சீனாவுடன் தற்போது நடைபெற்று வரும் வர்த்தகம் தொடர்பான பேச்சுவார்த்தை அதிருப்தி அளிப்பதாக அமெரிக்கா கூறியுள்ளது சீனா விதிமுறைகள்படி நடக்கவில்லை என்றும் அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய வெள்ளை மாளிகையின் தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு லேரி குட்வோ இருநாடுகளுக்கும் இடையேயான உறவு மேம்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரியவில்லை என்றார் இதே விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அமெரிக்காவுக்காள சீன தூதர் திரு கியூ டியான்காய் அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகளை மறுத்தாா் ஆப்கானிஸ்தானில் அமைதியான முறையில் தேர்தல் நடைபெறுவதை உறுதிசெய்யுமாறு அந்நாட்டு அரசியல் கட்சிகளை ஐநா பொது செயலாளர் திரு அண்டோளியோ குட்ரஸ் கேட்டுக்கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவரது செய்தி தொடர்பாளர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அந்நாட்டில் சா்வதேச சட்டங்களுக்கு எதிரான முறையில் பொதுமக்களை குறிவைத்து தொடா்ந்து தாக்குதல் நடத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார் அங்கு அண்மையில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவங்களில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் திரு குட்ரஸ் கூறியுள்ளார் சோமாலியாவில் மேற்கொள்ளப்படும் அமைதி நடவடிக்கைகளுக்கு ஐநா முழு ஆதரவு அளிக்கும் என்று அதன் பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் உறுதியளித்துள்ளார் இது தொடர்பாக அவரது செய்தி தொடர்பாள நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சோமாலியாவில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவங்களில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறப்பட்டுள்ளது

அந்த விமானம் உரிய தளத்திலிருந்து புறப்படாமல் சாதாரண நிலப்பரப்பிலிருந்து பறக்க முயன்றதே இந்த விபத்துக்கு காரணம் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர்

இறந்தவர்களில் பலர் குழந்தைகள் எனவும் அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவில்லை என்றும் துருக்கி அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது

இதை விசாரித்த நீதிமன்றம் ஏற்கனவே அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருந்தது

இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெற்று இந்தியா தொடரை கைப்பற்றியுள்ளது

இது ஜோக்கோவிச் வெல்லும் நான்காவது ஷாங்காய் ஒப்பன் டென்னிஸ் பட்டமாகும் இதனிடையே சாண்டோ டொமிங்கோ ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் லியாண்டர் பயஸ் அமெரிக்காவின் மிகுல் ஏஞ்சல் ரெயஸ் இணை பட்டம் வென்றுள்ளது